முதலமைச்சராக பிஜேபி சுட்டப்பேரவை உறுப்பினர் திரு பிரமோத் சாவந்த் பதவி ஏற்றார்

அருண் ஜேட்லி தலைமையில் இன்று புது தில்லியில் நடைபெற உள்ளது

வியாபாரி நீரவ் மோடிக்கு லண்டன் நீதிமன்றம் கைது வாரன்டு பிறப்பித்துள்ளது

கோவா மாநில முதலமைச்சராக இருந்த மனோகர் பாரிகர் காலமானதையடுத்து புதிய முதலமைச்சராக பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு பிரமோத் சாவந்த் பதவி ஏற்றுள்ளார் மாநில ஆளுநர் மிருதுளா சின்ஹா நேற்று இரவு அவருக்கு பதவி பிரமானமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார்

பிஜேபி கூட்டணி கட்சிகளான மகாராஷ்டிரவாடி கோமன்தக் கட்சி மற்றும் கோவா ஃபார்வோர்டு கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களும் இதில் இடம் பெற்றுள்ளனர்

புதிதாக பதவியேற்ற அமைச்சா்கள் அனைவரும் மறைந்த முதலமைச்சா் மனோகா் பாரிகரின் அமைச்சரவையில் இடம் பெற்றிருந்தனா் முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கு முன்னதாக தாம் வகித்து வந்த சட்டப்பேரவை தலைவா் பதவியை திரு சாவந்த் ராஜினாமா செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெரிய பொறுப்பை தமது கட்சி ஒப்படைத்திருப்பதாக கூறினார் மக்களவை தேர்தலில் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்படுகிறது இதையடுத்து வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது

மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களின் ஐந்தாவது வெளியிடப்பட்டுள்ளது

இதில் மேற்குவங்கத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவா் திரு பிரனாப் முன்ஜியின் மகன் திரு அபிஜித் ஜாங்கிபூர் தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பஹ்ரம்பூர் தொகுதியில் திரு அதிரஞ்சள் கவுத்ரியும் ரய்காள்ச் தொகுதியில் திருமதி தீபா தாஷ்முன்சியும் காங்கிரஸ் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதை அடுத்து

இத்தொடர்பாக ஊடக பிரதிநிதிகளுடன் ஆலோசனைக் கூட்டத்திற்கு ஏற்பாடு நாளை செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆணையம் தெரிவித்தது அரசியல் கட்சி விளம்பரங்களுக்கு சமூக ஊடகங்களில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விளம்பரங்களுக்கு மட்டும் தேர்தல் ஆணையம் அனுமதி அளிக்கும் என்றும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது

புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற வேளாண்ளம விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் வேளாண்மை துறையில் முதலீடு செய்வதை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் புதிய தொழில் நட்பத்தை அறிமுகம் செய்ய வேண்டும் என்றும் கூறினார்

வரும் அடுத்த மூன்றாண்டுகளில் விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாகும் என்றும் திரு அமிதாப்காந்த் நம்பிக்கை தெரிவித்தாா் தேர்தல் செலவீனப் பார்வையாளர்கள் தமிழகத்திற்கு இன்று வரவிருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு

அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் ஆகியோருடன் சென்னையில் நேற்று தேர்தல் ஆயத்தப் பணிகள் குறித்து ஆய்வு செய்தபின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார் செலவீனப் பார்வையாளர்களின் ஆவோசனை அடிப்படையில் தேவைப்படும் இடங்களில் சோதனை தீவிரப்படுத்தப்படும் என்றார் பொதுக் கண்காணிப்பு அலுவலர்கள் வேட்புமனுத் தாக்கலின் கடைசி நாளன்று தமிழகம் வரவிருப்பதாகவும் அவர் கூறினார் சரக்கு மற்றும் சேவை வரி குழும கூட்டம் இன்று புது தில்லியில் காணொலி காட்சி மூவம் நடைபெற உள்ளது மத்திய நிதி அமைச்சர் திரு அருண் ஜெட்லி தகலமையில் நடைபெற உள்ள இக்கூட்டத்தில் வீட்டுமனைகள் மற்றம் கட்டுமான பணிகளுக்கான வரியை குறைப்பது உள்ளிட்ட முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

புதிய வரி விகிதங்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பேரிடர் மறுசீரமைப்பு உள்கட்டமைப்பு தொடர்பாள ச சர்வதேச பயிற்சி பட்டறை இன்று புதுதுல்லியில் நடைபெறுகிறது இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள இந்த பயிற்சிக்கு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையமும் பேரிடர் குறைப்பிற்கான ஐ நா அலுவலகமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளனர் இது குறித்து உள்துறை அமைச்சகம் அவெளியிட்டுள்ள அறிவிக்கையில் உள்கட்டமைப்பு துறைகளில் பேரிடர் மேலாண்மை தொடர்பாக செய்யப்பட வேண்டிய நடவடிக்கைகள் இப்பயிற்சி பட்டறையில் கண்டறியப்படும் என்றும் உலக நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கு இது உதவிகரமாக அமையும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது வங்கி கடன் மோகடி செய்துவிட்டு இங்கிலாந்தில் தலைமறைவாக உள்ள நகை வியாபாரி நீரவ் மோடிக்கு லண்டன் நீதிமன்றம் கைது வாரன்டு பிறப்பித்துள்ளது பஞ்சாப் நேஷ்னல் வங்கியில் ஊழல் செய்தவர்களில் முக்கிய குற்றவாளியான நீரவ் மோடியை கடத்த வேண்டுமென்று அமலாக்கத்துறை இயக்கநரகம் கேட்டுக்கொண்டற்கிணங்க லணடன் நாடு வெஸ்ட்மினிஸ்டர் நீதிமன்றம் இந்த பிடி வரான்டை பிறப்பித்துள்ளது இதையடுத்து அந்நாட்டு காவல்துறையினரால் நீரவ் மோடி விரைவில் கைது செயப்படுவாா என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக மாலத்தீவு சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் அந்நாட்டு அதிபர் இப்ராஹிம் முகமது சோலியை நேற்று சந்தித்தார் அந்நாட்டு உள்துறை அமைச்சர் ஷேக் இம்ரான் அப்துல்லாவையும் வெளியறவுத் துறை அமைச்சர் அப்துல்வா ஷாகீப்பையும் சந்தித்து இருதரப்பு ஆலோசனை மேற்கொண்டார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் ஐந்தாண்டு கால சாதனைகளை முன்நிறுத்தி மக்களிடம் பிரச்சாரம் செய்வோம் என்று பிஜேபி மூத்த தலைவர் திரு

கணேசன் கூறியிருக்கிறார்

அபுதாபியில் நடைபெற்றுவரும் சிறப்பு ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியா தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வருகிறது

மகளிர் பிரிவில் சந்தோஷி விஜய் கவுதான்கர் நான்கு வெள்ளி பதக்கங்களை வென்றார் நீச்சல் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது

தோகா தலைநகர் கத்தாரில் இந்த ஆண்டு நடைபெற உள்ள உலக தடகள சாம்பியன்சிப் போட்டிக்கு இந்தியாவை சேர்ந்த ஆசிய சாம்பியன் கோபி தனோகல் தகுதி பெற்றுள்ளார்

இதனை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் திரு எஹ்சன் மணி நேற்று கராய்ச்சியில் தெரிவித்துள்ளர்